முடிவை அறிவிக்கிறது

அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன

என்று ஆளுநர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்

வென்றார் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்ட்ராவில் அமைந்துள்ள ஆட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை உத்தரவு பிறப்பிக்கவுள்ளது இன்று சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் வழக்கறிஞர்கள் தங்களது வாதத்தை எடுத்துவைத்தபின் உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டது இன்று காலை தொடங்கிய விசாரணையில் அரசு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மகாராஷட்ர ஆளுநர் மத்தியஅரசு அனுப்பிய கடிதங்கள் முதலமைச்சர் திரு பட்நாவிஸ் ஆட்சி அமைக்க கேட்டுக்கொண்டு அனுப்பிய தாக்கீது ஆகியவற்றை தாக்கல் செய்தார் நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு அசோக் பூஷண் திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள் மகாராஷட்ராவில் ஆட்சியமைக்க தங்களை அழைக்க வேண்டும் என்று சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் உரிமை கோரியிருக்கின்றன இந்த கட்சிகளின் தலைவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இதற்கான கடிதத்தை அங்கு சமர்ப்பித்தார்கள் இந்தமூன்று கட்சிகள் கொண்ட அணி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் உறுதிபட கூறியிருக்கிறார்

மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் கட்சி தலைமயில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியபடி மகாராஷ்ட்ர ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கோஷம் பொறிக்கப்பட்ட அட்டைகளுடன் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷம் எழுப்பினார்கள்

உத்தரவுபடி வெளியேற்றுவதற்கு அவை காவலர்கள் முயன்றபோது அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே லேசான மோதல் ஏற்பட்டது கேள்வி நேரம் என்பதால் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியய கேள்வி எழுப்புமாறு அவைத்தலைவர் அழைக்க ஜனநாயகம் நகக்கப்படும் போது தாம் பேசுவது அவசியமில்லை என்று திரு ராகுல் காந்தி பதிலளித்தார் இதையடுத்து அவையில் அமளி எழுந்தது

மாநிலங்களவையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் மகாராஷ்ட்ரா பிரச்சனை குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தார்கள்

உரிய தீர்மானம் இல்லாமல் ஆளுநரின் நடவடிக்கையை அவையில் விவாதிக்க முடியாது என்று ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகளை அவர் சுட்டிக்காட்டினார் இதையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து வெளியே வந்து கோஷம் எழுப்பினார்கள் இந்த கோஷத்திற்கு இடையே பேசிய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி மகாராஷ்ட்ர மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியுள்ள போதிலும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகள் இந்த தீர்ப்பை சிதைத்து ஆட்சி அமைக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார் இதற்கு எதிராக கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அமளி நிலவவே கூட்டத்தை பிற்பகல் இரண்டு மணிவரை அவைத்தலைவர் ஒத்திவைத்தார் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நீர் சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் புஷ்கரம் போன்ற நீர் தொடர்பான திருவிழாக்களை அதிக அளவில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலப்படுத்த ஆளுநர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஜல் ஜீவன் என்ற நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தை வலுப்படுத்துவதாக இந்த மாநாட்டின் விவாதம் அமைந்தது என்று அவர் பாராட்டினார் பழங்குடியினர் அதிகம் உள்ள பகுதிகளில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் முற்போக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதும் இளைஞர்களை விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவதும் பழங்குடியினர் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

அந்த தொகுதிகளில் வேட்பு மனுக்களின் பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் வியாழக்கிழமை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் மாநிலத்தில் இன்று நடைபெறும் இரண்டு பிஜேபி பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் அங்கு சுட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுவால் மராண்டி ஜார்க்கண்ட் மாணவர் சங்க தலைவர் திரு கரேஷ்குமார் மஹாத்தோ ஆகியோரும் பிரக்சாரம் மேற்கொள்கிறார்கள் காங்கிரஸ் ஆர் ஜே டி மற்றும் இடதுசாரி கட்சிகள் தேர்தல் பேரணி நடத்தவுள்ளனர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் மேற்கு வங்கத்தில் கரீம்பூர் கலியாகஞ்ச் மற்றும் காரக்பூர் சுட்டமன்றத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது கலியாகஞ்ச் தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் மரணம் காரணமாகவும் கரீம்பூர் இவற்றில் காரக்பூர் தொகுதிகளின் உறுப்பினர்கள் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

உலகின் பிரபலமான பனோரமா கலைடோஸ்கோப் மற்றும் ஆசிய திரைப்பட நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கேற்கும் பிரபலங்களை பற்றிய தகவல்களை உலகம் முழுவதும் வெளியிட்டு வருகிறார்கள் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் தக்காஷி மைக் போன்றவர்களின் படங்களும் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளன மிதுலா மொழி இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதால் அதனை மேம்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மிதுவா மொழி வளர்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவதில் மிதுலா கலாச்சாரத்துக்கு தனி இடம் உள்ளது என்று கூறினார்

யானைக்கால் போன்ற உபாதைகளுக்கு காரணமான ஃபைவேரியா நோயை முற்றிலுமாக ஒழித்துக்கட்ட உத்தரபிரதேச அரசு தீவிர முகாம் ஒன்றை தொடங்கியுள்ளது

கடந்த ஆண்டு இந்த முயற்சி வாரணாசி மற்றும் ஐந்து மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு அதன் முடிவு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அந்த நாட்டின் மிகப்பெரும் செல்வந்தரும் நியூயார்க் நகரின் முன்னாள் மேயருமான திரு மைக்கேல் பூம்பர்க் அறிவித்திருக்கிறார்

அதிபர் ட்ரம்பை தோற்கடித்து புதிய அமெரிக்காவை கட்டுவதே தமது லட்சயம் என்று திரு பூம்பர்க் கூறியிருக்கிறார் திரு பூம்பர் சொத்து மதிப்பு ஐந்தாயிரம் கோடி டாலர் என்று மதிப்பிடப் பட்டுள்ளது ஹாங்காங்கில் நடைபெற்ற மாவட்ட கவுன்சில் தேர்தலில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வெற்றிபெற்றுள்ளனர்

ஸ்காட்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பட்டம் வென்றார்